மேற்கொள்ளப்பட்டுவருவதாகமாநிலதலைமைச்செயலர் திருராஜீவ் ரஞ்சன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கோடைவெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்றுவானிலைஆய்வு மையம் கூறியுள்ளது

செவ்வாய்க்கிழமைநடைபெறவுள்ளசட்டப்பேரவைத்தேர்தலுக்கானபிரச்சாரம் தமிழகத்தில் வரும் நாளைமாலை ஏழு மணியுடன் முடிவடையவுள்ளநிலையில் அரசியல் கட்சித்தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் இறுதிக்கட்டபிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஈரோடுமாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டபிஜேபிதலைவர் பிநட்டா திரு ஐ பெண்களுக்குஎதிராகபேசிவரும் திமுகவை இந்ததேர்தலில் மக்கள் நிராகரிக்கவேண்டும் என்றுகூறினார் தமிழகத்திற்கானநலத்திட்டங்களைநிறைவேற்றுவதில் மத்தியில் உள்ளபிஜேபிஅரசுமிகுந்தஅக்கறைகொண்டுள்ளதாகவும் காங்கிரஸ் தடைசெய்யப்பட்ட அரசால் ஜல்லிக்கட்டைதாங்கள் மீண்டும் கொண்டுவந்ததாகஅவர் தெரிவித்தார் குடும்பஅரசியல் பணஅரசியல் கட்டப்பஞ்சாயத்துஆகியவற்றைமுன்னெடுத்துசெல்லும் கட்சிக்குதேர்தலில் ஆதரவு அளிக்கக்கூடாதுஎன்றும் திருநட்டாகூறினார் பிஜேபியின் மூத்தலைவர்களில் ஒருவரும் மத்தியஅமைச்சருமானதிரு அமித்ஷா இன்றுசென்னையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுபேசினார் தமிழகத்தின் வளா்ச்சிக்காகமத்திய அரசுபல்வேறுதிட்டங்களைநிறைவேற்றி இருப்பதாகஅவா் தெரிவித்தாா்

ஜெயலலிதாகண்டகனவினைபிரதமா் நிறைவேற்றிவருவதாகவும் அவா் கூறினாா் தமிழகத்தின் வளர்ச்சிக்காகமுதலமைச்சரும் துணைமுதலமைச்சரும் மத்தியஅரசோடு இணைந்துசிறப்பாகபணியாற்றிவருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார் வேதாரண்யம் திருத்துறைப்பூண்டிஉள்ளிட்டதொகுதிகளில் நாகைமாவட்டத்தில் போட்டியிடும் திமுககூட்டணிக்கட்சிவேட்பாளர்களுக்குவாக்குசேரித்தஅக்கட்சிதலைவர் திரு மு க ஸ்டாலின் தம்மைதேர்தல் பணிசெய்யவிடாமல் தடுப்பதற்காகவேவருமானவரித்துறையினர் சோதனைநடத்துவதாககூறினார்

மாநிலத்தில் அஇஅதிமுகஅரசுமக்களைபாதுகாப்பதிலோ ஆளும் அவர்களுக்கானநலத்திட்டங்களைசெயல்படுத்துவதிலோஅக்கறைசெலுத்தவில்லைஎன்றுஅவத் கூறினார் தமதுகட்சிஆட்சிக்குவந்தால் பெண்கள் விவசாயிகள் மற்றும் இளைஞர்கள் உள்ளிட்ட சமூகத்தின் அனைத்துரப்பினருக்கானதிட்டங்கள் நிறைவேற்றித்தரப்படும் என்றுதிரு ஸ்டாலின் கூறினார் அஇஅதிமுகஆட்சியில் ஊழல் நடைபெற்றதாகஉண்மைக்கு புறம்பாளகருத்துக்களைதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறிவருவதாகஅஇஅதிமுக இணைஒருங்கிணைப்பாளர் திருளடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார்

அஇஅதிமுகஆட்சியில் நிறைவேற்றப்பட்டபல்வேறுதிட்டங்களையும் திருஎடப்பாடிபழனிசாமிபட்டியிலிட்டார் அஇஅதிமுகவும் திமுகவும் நிறைவேற்றமுடியாதவாக்குறதிகளைதெரிவித்துக் வருவதாககூறிஅமமுகபிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளது ஊழலற்றிா்வாகம் உறுதிசெய்யப்படும் என்றமுழுக்கத்துடன் மக்கள் நீதிமய்யம் பிரச்சாரம் செய்துவருகிறது

இத்தொடர்பாகஅவர் வெளியிட்டுள்ளசெய்திக்குறிப்பில் திரைப்படம் தொலைக்காட்சி வானொலிமற்றும் சமூகவலதளங்கள் மூலமாகதேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளவோ அல்லதுஅதுதொடர்பானதகவல்களைபொதுமக்களின் பார்வைக்குவைக்கவோதடைசெய்யப்பட்டுள்ளதாகதெரிவித்துள்ளார் நாளை இரவு ஏழுமணிக்குழுன்னதாக தொகுதிக்குவெளியேஉள்ளநபர்கள் அரசியல் கட்சிநிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வெளியேறவேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் நட்சத்திரபேச்சாளர்களுக்கானஅனுமதியும் அதன் பிறகுசெல்லாதுஎன்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் நாளானவரும் ஆறாம் தேதியன்றுவாக்காளர்களுக்குகட்சிஅல்லதுவேட்பாளர்கள் சார்பில் வாகனவசதி செய்துகொடுத்தால் கடும் நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுஅவர் கூறியுள்ளார்

தேவையில்வாதகூட்டத்திற்குஅனுமதி இல்லைஎன்றும் தேர்தல் நடத்தைநெறிமுறைகளைமீறவோருக்கு இரண்டாண்டுசிறை என்றுதமிழகதலைமைத்தேர்தல் அதிகாரிதிருசத்யபிரதசாஹூ தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவைத்தேர்தல் தொடர்பாகமாவட்டவாரியாகஎமதுசெய்தியாளர்கள் வழங்கும் தேர்தல் களம் பகுதியில் இன்று இடம்பெறுவதுதிண்டுக்கல் மாவட்டம்

தோதலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதைதடுக்கும் நோக்கில் பறக்கும் படையினர் கண்காணிப்பு பணிகளைதீவிரப்படுத்திஉரியஆவணங்களின்றிகொண்டுசெல்லப்படும் பணம் மற்றும் பொருட்களைபறிமுதல் செய்துவருகின்றனர் மாநிலம் முழுவதும் வாக்குச்சாவடிசீட்டுவழங்கும் பணியும் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் நடைபெற்றுவருகிறது

ராஜீவ் ரஞ்சன் தெரிவித்துள்ளார்

நோய்த்தொற்றுதொடர்பாகதினசிகண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகவும் கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுவருவதாகவும் அவர் கூறினார்

அஇஅதிமுகஅமைச்சர்கள் மற்றும் கட்சிபிரமுகர்களின் வீடுகளில் வருமானவரித்துறையினர் நேற்றுமேற்கொண்டசோதனையில் அரசியல் உள்நோக்கம் இருப்பதாகஅக்கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டுள்ளது

சாகித்யஅகாடமிவிருதுபெற்றதமிழில் மூத்தமொழிபெயர்ப்பாளர் டாக்டர் ஹெச் பாலசுப்பிரமணியம் காலமானார்

தொல்காப்பியத்தையும் பாரதியார் கவிதைகளையும் ஹிந்தியில் அவர் மொழிபெயர்த்துள்ளார் தமிழகத்தில் கோடைவெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்றுவானிலைஆய்வு மையம் கூறியுள்ளது